புனேயில் நடைபெறும் இங்கிலாந்திற்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட்செய்கிறது

தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரம் இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி

பழனிசாமி சேலத்தில் தொடங்கப்பட உள்ள ராணுவ உதிரிபாக தொழிந்சாலை மற்றும் ஜவுளிப்பூங்கா மூலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றாா்

அழகிரி தமிழகம் வளர்ச்சியில் மேம்பட திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கோரிக்கை விடுத்தார் முன்னதாக நேற்று விருத்தாச்சலம் தொகுதியில் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய கட்சி நிறுவனத்தலைவர் டாக்டர் ராமதாஸ் விருத்தாச்சலத்தில் பாமக வெற்றி பெற்றால் அரசு மகளிர் கல்லூரி கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் முத்தாண்டிகுப்பத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்

இதனிடையே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

சந்திரசூட் எம்

ஷா சஞ்சீவ்கண்ணா அடங்கிய அமர்வு இதுதொடர்பான உத்தரவை மத்திய அரசுக்கோ ரிசர்வ் வங்கிக்கோ பிறப்பிக்க இயலாது என்று கூறியது

புதுதில்லியில் பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மோடி தமது பணியை இடைவிடாது மேற்கொண்டு வருவதை இக்கூட்டத்தில் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார்

மத்திய அரசின் உத்தேச நிதி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி